ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

அறிவு சார் சொத்துரிமை தொடர்பான கட்டுப்பாடுகளை நீக்க விரைவான முறையில் ஒருமித்த கருத்து எட்டப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது

மருந்துகள் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு உற்பத்தியாளர்களுடன் அரசு தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது கடந்த சில வாரங்களில் ரெம்ட்சிவிர் உள்ளிட்ட அனைத்து மருந்துகளின் உற்பத்தியும் கணிசமாக அதிகரித்துள்ளது என்றும் இக்கூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்தியா மிகவும் தடிப்பான மருந்து உற்பத்தி நிறுவனங்களைக் கொண்டுள்ளது என்றும் அவற்றுடன் அரசு தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு அனைத்து மருந்துகளும் தேவைக்கேற்ப கிடைப்பதை உறுதி செய்யும் என்றும் பிரதமர் கூறினார்

ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் ஆக்ஸிஜன் சிலின்டர்கள் கொள்முதல் செய்யும் நடைமுறைகள் உள்ளிட்டவை குறித்தும் பிரதமர் ஆய்வு செய்தார்

ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

நாட்டில் தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிக்க அரசு தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாக அமைச்சர் கூறினார் வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் தடுப்பூசிகளை இந்தியாவில் பயன்படுத்த அவசர பயன்பாட்டிற்கான ஒப்புதல் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் உள்நாட்டுத் தடுப்பூசி உற்பத்தித் திறனும் அதிகரித்து வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் மியூகோர்மைகோசிஸ் நோயைக் கட்டுப்படுத்துவதற்காகப் பயன்படுத்தப்படும் அம்ஃபோடெரிசின் பி மருந்தின் உற்பத்தி மற்றும் கையிருப்பை அதிகரிப்பதற்கு தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது கோவிட் தொற்றிலிருந்து மீண்டவர்களைப் பாதிக்கும் மியூகோர்மைகோசிஸ் என்ற கருப்பு பூஞ்சை நோயைக் கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் அம்ஃபோடெரிசின் பி என்ற மருந்தின் தேவை ஒரு சில மாநிலங்களில் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இந்த மருந்தின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக அதன் உற்பத்தியாளர்களுடன் அரசு இணைந்து செயல்படுவதாக ரசாயனம் மற்றும் உரங்கள் துறை அமைச்சகம் கூறியுள்ளது இம்மருந்தின் இறக்குமதியை அதிகரிப்பதுடன் உள்நாட்டில் அதன் உற்பத்தியை பெருக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு இந்த மருந்தை உரிய முறையில் விநியோகிக்குமாறு மாநிலங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது விநியோக நடவடிக்கைகளை தேசிய மருந்து விலை நிர்னய ஆணையம் கண்காணிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது

முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சட்டமன்ற அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உலகளாவிய ஒப்பந்தப் புள்ளிகள் மூலம் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது

கோவிட் தொற்றை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் ஆக்ஸிஜன் மற்றும் இதர மருத்துவ பொருட்கள் விநியோகத்தில் விமானப்படை மற்றம் கடற்படை தொடர்ந்து செயலாற்றி வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது

கடற்படையின் ஐ

தர்காஷ் கப்பல் மூலம் திரவ மருத்துவ ஆக்ஸிஜன் நிரப்பப்பட்ட கிரையோஜெனிக் கொள்கலன்கள் மற்றும் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் நேற்று மும்பை கொண்டுவரப்பட்டது

இங்கிலாந்து ரஷ்யா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் இந்தியாவுக்கு உதவிகளை வழங்கி வருகின்றன அறிவு சார் சொத்தரிமை தொடர்பான கட்டுப்பாடுகளை நீக்க விரைவான முறையில் ஒருமித்த கருத்து எட்டப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது உலக பொருளாதார அமைப்பின் உலகளாவிய வர்த்தக கண்ணோட்டம் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய மத்திய வர்த்தகத் துறை அளமச்சர் திரு பியூஷ் ஊயல் தேவைப்படும் நாடுகளுக்கு கோவிட் தடுப்பூசிகளை தாராளமாக பகிரும்படி உலக நாடுகளை வலியுறுத்தினார் கோவிட் தொற்றை எதிர்த்து இந்தியா தீவிரமாக போராடி வருவதாகக் கூறிய அவர் தடுப்பூசி போடும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதாகத் தெரிவித்தார் இந்த நெருக்கடியில் இருந்து விளரவில் மீண்டு வர வர்த்தகம் தொடர்பான அறிவுசார் சொத்தரிமை அம்சங்களில் தளர்வுகள் அளிக்கப்படுவதுடன் தொழில்நுட்ப பரிமாற்றம் எளிதில் மூலப் பொருட்கள் கிடைப்பது போன்றவையும் உறுதிசெய்யப்பட வேண்டும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார்

ரானுவ தலைமைத் தளபதி திரு எம்

நாரவனே ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மற்றும் அக்னூர் பகுதிகளில் பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்தார்

ஜம்முவில் உள்ள ரானுவ மருத்துவமனைக்குச் சென்ற அவர் மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரப் பணியாளர்களின் பணிகளுக்குப் பாராட்டுத் தெரிவித்தார்